இயற்றமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

அச்சுறுத்தல்களிலிருந்துவிடுபட்டு நக்சலைட்டுகளின் ஜார்கன்ட் மாநிலம் முன்னேறிவருவதாகஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா தெரிவித்துள்ளார்

ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கதகுதிபெற்றார் இ சிகரெட் எனப்படும் மின்னனுசிகரெட் உற்பத்திமற்றும் விற்பனைக்குதடவிதிக்கும் அவசரசட்டத்தை இயற்றமத்தியஅமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் சிகரெட்டைபயன்படுத்துவதால் பாதிக்கப்படுவதைகருத்தில்கொண்டு இளைஞர்கள் இந்தஆண்டு இந்ததடைசட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாககூறினார் இந்தசுட்டத்தின் மூலம் இ சிகரெட் உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதிவிற்பனை விளியோகம் ஆகியவைமுற்றிலும் தடைசெய்யப்படும் எனஅவர் தெரிவித்தார் இந்ததடைசட்டத்தைமுதன்முறையாகமீறபவர்களுக்குஒராண்டுசிறைதண்டணையும் ஒருலட்சம் ருபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றுஅவர் கூறினார்

வழக்குதொடர்பானவிசாரணையைதினந்தோறும் மேற்கொண்டுவரும் நிலையில் வழக்கின் விவாதம் இறுதிக்கட்டத்தைஎட்டியிருப்பதாகதெரிவித்துள்ளது இந்தவழக்கில் சமரசதீர்வு ஏற்படவேண்டுமானால் வழக்கில் தொடர்புடையவர்கள் அதனைதாராளமாகமேற்கொள்ளலாம் என்றுநீதிபதிகள் கூறினா் ஒய்வுபெற்றஉச்சநீதிமன்றநிதிபதிகலிபுல்லாதலைமையிலானசமரசஅமா்வு அனைத்துவிவரங்களையும் ரகசியமாகவைக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா்

ஐரர்கண்ட் மாநிலம் ஐமத்ராவில் ஜோஹர் ஜேன் ஆசிர்வாத் யாத்திரையைதொடங்கிவைத்தபேசியஅவர் மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபிஅரசின் சாதனைகளால் வளர்ச்சிஏற்பட்டுள்ளதாககூறினார்

நாட்டின் எல்லைப்பகுதிகள் பற்றியவரலாற்றைஎழுதுவதற்கு பாதுகாப்புத்துறைஅமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் ஒப்புதல் அளித்துள்ளாா் இந்தியவரவாற்றுஆய்வுக் கழகம் நேருஅருங்காட்சியகம் மற்றும் நூலகஅதிகாரிகள் தொல்பொருள் துறையின் தலைமை இயக்குநர் உள்துறை வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறைஅதிகாரிகள் கலந்துகொண்டகூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது பாதுகாப்புப் படைகளின் சேவைகள் கலாச்சாரம் சமூக பொருளாதாரவாழ்வியல் பழக்கவழக்கங்கள் வரலாற்றுநிகழ்வுகள் போன்றஅம்சங்கள் கொண்டவரைபடங்களைவரையும் பணி இரண்டுஆண்டுகளுக்குள் நிறைவுபெறும்

புதுதில்லியில் அனைத்தமாநிலஅரசுதலைமைச்செயலாளர்கள் மற்றும் அரசுமுதன்மைசெயலாளர்கள் மாநாட்டில் கலந்துகொண்டுபேசியஅவர் இதனைதெரிவித்தார்

நவீனதொழில்நுட்பங்களைஅதிகஅளவில் அரசுபயன்படுத்திக்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் அனைத்தமாநிலஅரசுகளுக்குமத்தியஅரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்தார்

வெளியுறவுத்துறைஅமைச்சராகபதவியேற்றபிறகு

பின்லாந்துஅதிபர் மற்றும் பிரதமர் ஆகியோரைசந்தித்துதிருஜெய்சங்கர் பேச்சுநடத்தவிருப்பதாகவும் அந்நாட்டுநாடாளுமன்றத்தில் இந்தியாமற்றும் உலகளவில் இந்தியவெளியுறவுக்கொள்கைஎன்றதவைப்பில் உரையாற்றவுள்ளதாகவும் வெளியறவு அமைச்சகசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதுதவிர பின்வாந்தில் மகாத்மாகாந்தியின் சிலையையும் திருஜெய்சங்கர் திறந்துவைக்கவுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் கனமழைபெய்துவருவதால் அங்குள்ளஅணைகள் அனைத்தும் நிரம்பிவருகின்றன இதனால் தாழ்வானபகுதிகளைவெள்ளநீர் சூழும் அபாயம் உருவாகியுள்ளது பாதித்தபகுதிகளில் பன்னிரண்டுமணிநேரத்திற்குள் வெள்ளம் நிவாரணஉதவிவழங்க அதிகாரிகளுக்கு அம்மாநிலமுதலமைச்சர் திருயோகிஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் யமுனை சும்பல் காக்ராஆறுகளைஒட்டியபகுதிகளில் வெள்ளப்பெருக்குஏற்படும் கங்கை சூழல் உருவாகியுள்ளது தேசியமற்றும் மாநிலபேரிடர் மீட்புப்படையினர் நிவாரணம் மற்றும் மீட்புப்பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்

மத்தியப்பிரதேசத்தில் தொடர் கனமழைகாரணமாக சம்பல் மற்றும் சிந்துஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துஒடுகிறது மால்வா நிமார் பகுதிகளில் சாகுபடிசெய்யப்பட்டுள்ளபயிர்கள் வெள்ளநீரில் மூழ்கியுள்ளன

இதையடுத்து சம்பல் நதிக்கரையோரத்தில் வசிப்பவர்களைமீட்டுபாதுகாப்பு அளிக்கமாவட்டநிர்வாகம் நடவடிக்கைஎடுத்துவருகிறது

இந்தவிபத்துகுறித்துடயர்நிலைக்குழுவிசாரணைக்குழுதலமைச்சர் எஸ் ஒப் ஜெகன்மோகன்ரெட்டிஉத்தரவிட்டுள்ளார் கிழக்குகோதாவரிமாவட்டத்தில் தேவிப்பட்டிணத்தில் உள்ள ஆற்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமைசுற்றுலாப்பயணிகளைஏற்றிச்சென்றபடகுகவிழ்ந்துவிபத்துக்குள்ளானது

முதலில்ஆப்கானிஸ்தான் அதிபர் அஸ்ரப் களி காபூலில் நேற்றுதேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது வெடிகுண்டுதாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அதிபர் பாதுகாப்பாகஉயிர் தப்பினார் இரண்டாவதாகஅமெரிக்கதுதரகம் அருகே வெடிகுண்டுதாக்குதல் நடத்தப்பட்டது இந்த இரண்டுதாக்குதல்களுக்கும் தாலிபான் தீவிரவாதஅமைப்பு பொறுப்பேற்றுக்கொண்டுள்ளது இன்றுஉலக மூங்கில் தினம் கடைபிடிக்கப்படுகிறது மூங்கில் தொழிலைமேப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் இதேநாளில் உலக மூங்கில் தினம் கடைபிடிக்கப்பட்டுவருகிறது ஏழைகளின் மரம் என்றழைக்கப்படும் மூங்கில் கலை கலாச்சாரத்தோடுஒருங்கிணைந்துகாணப்படுகிறது பராமரிக்கஎளிதாகவும் கைவினைப்பொருட்களைதயாரிக்கஉகந்தவையாகவும் மூங்கில்கள் விளங்குகின்றன உலகஅளவில் முங்கில் வளர்ப்பில் சீனாவைஅடுத்து இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்தியாவுக்குஎதிரானமுதலாவதுடுவெண்டிடுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காபேட் செய்துவருகிறது முன்னதாகடாஸ் வென்ற இந்தியா பந்துவீசதீர்மானித்தது இதனையடுத்துதென்னாப்பிரிக்காபேட் செய்துவருகிறது

ஒலிம்பிக் மல்யுத்தபோட்டிக்குதகுதிபெறும் முதலாவது இந்தியர் என்றபெருமையைஅவர் பெற்றுள்ளார்

உலககுத்துச்சண்டைசாம்பியன் போட்டியின் இந்தியாவின் அமித் பங்கல் மற்றும் மனீஷ் குமார் கௌஷிக் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளனர்